ஒருநாள் கூட விடுப்பு எடுத்ததில்லை என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் குடியுரிமை திருத்தச் சட்ட விதிகளை வரும் ஜூலை மாதம் வெளியிட வாய்ப்பு உள்ளதாக மத்திய உள்துறை இணை அமைச்சர் திரு நித்தியானந்த ராய் தெரிவித்துள்ளார் சுதந்திர போராட்டத்தில் உயிர் தியாகம் செய்த விடுதலை போராட்ட வீரர்கள் பகத்சிங் ராஜ்குரு சுக்தேவ் ஆகியோரின் நினைவு தினம் இன்று நாடு முழுவதும் தியாகிகள் தினமாக அனுசரிக்கப்படுகிறது தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களின் இறுதிப்பட்டியல் வெளியிடப்பட்டுள்ள நிலையில் அரசியல் கட்சிகளின் பிரச்சாரம் தீவிரமடைந்துள்ளது இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்னும் சற்று நேரத்தில் புனேயில் நடைபெறுகிறது

நாடாளுமன்ற பிஜேபி உறுப்பினர்களின் கூட்டத்தில் பேசிய அவர் தமது இந்த இடைவிடாத பணி வரவாற்றில் இடம்பெறும் என்று பிரதமர் தெரிவித்ததாக நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை இணை திரு அர்ஜூன் ராம் மெக்வால் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார் அமைச்சர் கோவிட் பெருந்தொற்று காலத்தில் நோய் தொற்றை கட்டுப்படுத்தியதில் இந்தியாவின் பங்கை உலகம் வியந்து பார்த்துள்ளதாக பிரதமர் தெரிவித்ததாக திரு மெக்வால் கூறினார் இக்கூட்டத்தில் மத்திய நிதி அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் நிதிநிலை அறிக்கை பற்றிய முக்கிய விவரங்களை எடுத்துரைத்தார்

குடியுரிமை திருத்தச் சட்ட விதிகளை மத்திய அரசு வரும் ஜூலை மாதம் வெளியிட வாய்ப்பு உள்ளதாக மத்திய உள்துறை இணை அமைச்சர் திரு நித்தியானந்த ராய் தெரிவித்துள்ளார் மக்களவையில் கேள்வி ஒன்றுக்கு எழுத்துபூர்வமாக அளித்த பதில் அவர் இதனை தெரிவித்தார்

விதிகள் வெளியிடப்பட்ட பிறகு இந்தியாவில் வசிக்கும் வெளிநாட்டினர் இந்திய குடியுரிமை பெற விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது கதந்திர போராட்டத்தில் உயிர் தியாகம் செய்த விடுதலை போராட்ட வீரர்கள் பகத்சிங் ராஜ்குரு சுக்தேவ் ஆகியோரின் நினைவு தினம் இன்று நாடு முழுவதும் தியாகிகள் தினமாக அனுசரிக்கப்படுகிறது

இத்தொடர்பாக பஞ்சாப் மற்றும் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் போராட்ட வீரர்களின் நினைவாக பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் குடியரசுத் துணை தலைவர் திரு வெங்கப்யா நாயுடு பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆகியோர் வீரர்களுக்கு புகழஞ்சலி செலுத்தியுள்ளார் பிரதமர் தமது செய்தியில் மூன்று விடுதலை போராட்ட வீரர்களின் மாபெரும் தியாகம் ஒவ்வொரு தலைமுறையினருக்கும் உந்துசக்தியாக விளங்கும் என்று தெரிவித்துள்ளார்

தமிழக சுட்டப்பேரவைத் தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களின் இறதிப்பட்டியல் வெளியிடப்பட்டுள்ள நிலையில் அரசியல் கட்சிகளின் பிரச்சாரம் தீவிரமடைந்துள்ளது

அஇஅதிமுக ஒருங்கிணைப்பாளரும் துணை முதலமைச்சருமான திரு ஒ பன்ளீர்செல்வம் உடுமலைபேட்டை கோவை மேட்டுப்பாளையம் திருப்பூர் ஈரோடு பகுதிகளில் இன்று பிரக்சாரம் மேற்கொள்கிறார் திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் வேப்பனஹல்லி பாலக்கோடு சேலம் வடக்கு பகுதிகளிலும் மதிமுக பொதுச்சுயவாளர் திரு வைகோ சாத்தூர் பகுதியிலும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு கே எஸ் அழகிரி காட்பாடு ஊத்தங்கரை பகுதியிலும் வாக்குச்சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளனர் பிஜேபி மாநிலத் தலைவர் திரு எல் முருகன் தாராபுரம் பகுதியிலும் தமாகா தலைவர் திரு ஜி கே வாசன் தேனி தூத்துக்குடி மாவட்டங்களில் பிரச்சாரம் மேற்கொள்கின்றனர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ் மாநில செயலாளர் திரு பாலகிருஷ்ணன் திருப்பரங்குன்றம் தொகுதியிலும் இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் திரு முத்தரசன் சென்னையிலும் பிரச்சாரம் செய்து வருகின்றனர் மக்கள் நீதி மய்யம் தலைவர் திரு கமல்ஹாசன் மயிலாடுதுறை கந்தர்வகோட்டை விராலிமலை புதக்கோட்டை திருச்சி பகுதிகளிலும் அமுக பொதுச்செயலாளர் திரு டிடிவி தினகரன் உளுந்துர்பேட்டை விழுப்புரம் திருக்கோவிலூர் பகுதிகளிலும் வாக்கு சேகரித்து வருகின்றனர் விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திரு தொல் திருமாவளவன் செங்கல்பட்டிலும் நாம் தமிழர் திரு சீமான திருவொற்றியூரிலும் பிரச்சாரம் மேற்கொள்கின்றனர்

சிந்து நதிநீர் பங்கீடு குறித்து விவாதிக்கப்படுவதற்காக அமைக்கப்பட்டுள்ள இந்த ஆணையக் கூட்டத்தில் இந்திய தரப்பில் அதன் ஆணையர் திரு பிரதீப் குமார் ஷெக்செனாவும் பாகிஸ்தான் தரப்பில் திரு சையத் முகமது மெகர் அலிஷாவும் கலந்துகொண்டு பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர்

சிந்து நதி ஒப்பந்தம் முன்னாள் பாரத பிரதமர் ஜவஹர்லால் நேருவுக்கம் முன்னாள் பாகிஸ்தான் அதிபர் அயுப்கானுக்கும் இடையே கையெழுத்தானது நாடுகளும் நதிநீரை பங்கீட்டுக்கொள்வது மற்றும் நதிநீர் பற்றிய விவரங்களை இரு பரிமாறிக்கொள்வதற்காக இந்த ஆணையம் அமைக்கப்பட்டுள்ளது

இந்திய பங்களாதேஷ் நாடுகளுக்கு இடையேயான நீண்ட கால நட்புக்கு ஒரு சிறந்த அங்கீகாரம் என்று அந்நாட்டு வெளியுறவுத் துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது முஜிபுர் ரஹ்மானின் நூற்றாண்டு விழாவையும் பங்களாதேஷ் சுதந்திர பொன் விழாவையும் இரண்டு நாடுகளும் கூட்டாக கொண்டாடி வரும் நிலையில் இந்த பரிசு அறிவிக்கப்பட்டிருப்பது பங்களாதேஷ் நாட்டு மக்களுக்கு அளிக்கப்பட்டுள்ள கவுரவம் என்று அந்த அமைச்சகம் தெரிவித்துள்ளது இந்திய விடுதலை போராட்டத்தை தலைமையேற்று நடத்திய மகாத்மா காந்தியின் பங்கும் பங்களாதேஷ் விடுதலைக்காக பாடுபட்ட முஜிபர் ரஹ்மானின் பங்கும் என்னேறும் மக்கள் மனதில் நிலைத்து நிற்கும் என்றும் பங்களாதேஷ் வெளியுறவுத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது

சர்வதேச கண்டளங்களுக்கு இடையே ஜிங்ஜியாங் பகுதியில் இனப்படுக்கொலைகளும் மனித உரிமை மீறல்களும் தொடர்ந்து நடந்து வருவதாக அமெரிக்க அதிகாரி ஆன்டனி பிளிங்டன் குற்றம்சாட்டியுள்ளார் இந்த சீள அதிகாரிகளின் பயணங்களுக்கு தடை விதிப்பது அவர்களின் சொத்துக்களை முடக்குவது ஆகியவை இந்த தடைகளில் அடங்கும் விளையாட்டுச் செய்திகள் இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று பிற்பகல் புனேயில் நடைபெறுகிறது

ஏற்கனவே டெஸ்ட் மற்றும் டுவென்டி டுவென்டி போட்டி தொடரை இந்தியா கைப்பற்றியுள்ளது குறிப்பிடத்தக்கது